மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்றுள்ளார்

தில்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சாகித்ப அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர் பிரபஞ்சன் இன்று புதுச்சேரியில் காலமானார்

ஒற்றுமைக்கான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை அருகே இந்த மாநாடு நடைபெற்றுவருகிறது இந்த மாநாட்டை மத்திய உள் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று தொடங்கி வைத்தார் ஆண்டு தோறம் நடைபெறும் காவல்துறை உயர் அதிகாரிகளின் மாநாட்டில் நாடு முழுவதிலிருந்தும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பாதுகாப்பு குறித்து விவாதிக்கிறார்கள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இளைஞர்களை தீவிரவாதிகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள் குறித்து இந்த மாநாடு முக்கியமாக விவாதிக்கிறது முன்னதாக ஒற்றுமைக்கான சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்தினார் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் இன்று குஜராத் வந்துள்ளார்

மக்களவை உணவு வேலைக்கு பின் கூடியதும் ரபேல் விவகாரம் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழ விசாரிக்க வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர்கள் வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர் அஇஅதிமுக உறுப்பினர்களும் காவிரி பிரச்சனையை எழுப்பினர் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் நீடித்ததால் மக்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது இதேபோல மாநிலங்களவையில் யாருடைய கணினியையும் உளவுத் துறையினர் கண்காணிக்கலாம் என உள்துறை அமைச்சகம் ஆணையிட்டுள்ளதற்கு காங்கிரஸ் உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் நாட்டில் அறிவிக்கப்படாத நெருக்கடி நிலை நிலவுவதாகவும் பொதுமக்களின் சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் குற்றம்சாட்டி பேசினார் இதற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ஒற்றுமைக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார் இதை ஏற்க மறுத்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதேபோல மேகதாது பிரச்சளை குறித்து அஇஅதிமுக உறுப்பினர்களும் காவிரி பிரச்சளைக்கு நிரந்தர தீர்வுகான வலியுறுத்தி திமுக உறுப்பினர்களும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது

இது தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அரசியல் சாசன அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக கூறினார் தகவல் தொழில்நுட்ப சுட்டத்தின்படி நாட்டின் பாதுகாப்பு தொடர்புடைய விவகாரங்களை கண்காணிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனிடையே கணினிகளை கண்காணிக்க மத்திய அரசு உத்தரவிட்டிருப்பதன் மூலம் பொதுமக்களின் அடிப்படை உரிமைக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் குற்றம் சாட்டியுள்ளார் நாட்டில்யூரியா உரத்திற்கு தட்டுப்பாடு உள்ளதாக கூறப்படுவதை மத்திய அரசு மறுத்தள்ளது நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா இந்த விவகாரத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்களுடன் தொடர்பில் உள்ளதாகவும் நாட்டின் எந்த மாநிலத்திலும் யூரியாவுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார் மாநிலங்களில் யூரியா விநியோகத்தில் ஏற்படும் இந்த பிரச்சனையை மத்திய அரகக்கு எதிராக அரசியலாக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் அனைத்து மாநிலங்களுக்கும் தேவைப்படும் அளவுக்கு யூரியா வழங்கப்படுவதாக கூறிய அவர் மத்திய அரசு உர விநியோகத்தை குறைத்து விட்டது என்ற குற்றச்சாட்டை மறுத்தார் மக்கள் பிரதிநிதிகளிடம் சுய கட்டுப்பாட்டை எதிர்பார்ப்பதாகவும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சமூகமாக நடைபெறுவது அனைத்து உறுப்பினர்களின் பொறுப்பு என்றும் மக்களவைத் தமைவர் திருமதி கமித்ரா மகாஜன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற மக்களவை விதிகள் குழு கூட்டத்திற்குபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிப்போருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை தற்போது ஏற்படவில்லை என்று கூறினார்

இந்த வழக்கில் குற்றத்தை நிருப்பிக்க போதுமான ஆதாரங்கள் மனுதாரர் தரப்பு தாக்கல் செய்ய தவறிவிட்டதாக சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு எஸ் ஜே சர்மா தெரிவித்துள்ளார்

மற்றொருவர் குஜராத்தில் உள்ள பண்னை வீட்டின் உரிமையாளர் ஆவர்

நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை நடத்தி வரும் அசோசியேட் ஜர்னல்ஸ் நிறுவனத்துக்கு விடப்பட்ட குத்தகைக் காலம் முடிவடைந்ததையடுதது அந்த இடத்தை காலி செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதை எதிர்த்து தில்லி உயர்நீதிமன்றத்தில் அசோசியேட் ஜர்னல்ஸ் நிறுவத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது

முக்கிய நபர்களுக்கான ஹெலிகாப்டர் வாங்கியதில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கிறிஸ்டியன் ஜேம்ஸ் எமக்கேல் தமக்கு திகார் சிறையில் தனி அறை ஒதுக்கவேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார்

மற்றொருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பிரபஞ்சன் இன்று புதுச்சேரியில் காலமானார்

சிறிது காலமாக புற்றுநோய் பாதிக்கப்பட்டு சென்னையிலும் புதுச்சேரியிலும் சிகிச்சை பெற்றுவந்த அவர் இன்று நண்பகல் வாக்கில் மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்தார்

அவரது நூல்கள் இந்தி தெலுங்கு ஜெர்மன் பிரெஞ்ச் போன்ற மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பிரபஞ்சனின் எழுத்தாளுமை குறித்து தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க மாநிலத் தலைவரும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளருமான சு

அவரது மறைவு தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடுசெய்ய முடியாதது என்று முதலமைச்சர் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இழந்தவாடும் குடும்பத்தினருக்கும் எழுத்துலக நண்பர்களுக்கும் அவரது படைப்புகளின் அவரை வாசகர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார் பிரபஞ்சன் மறைவுக்கு திமுக தலைவர் திரு முகஸ்டாலின் பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாக உள்ளிட்டோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர்